அகில இந்தியவானொலிமற்றும் தூர்தர்ஷனின் மாவட்டசெய்தியாளர்கள் பங்கேற்றபயிலரங்கில் அவர் நிறைவுரையாற்றினார் பலஅடுக்குபாதுகாப்பு அம்சங்கள் இந்தமின்னுவாக்குப்பதிவு இயந்திரங்களில் இடம்பெற்றுள்ளதாகஅவர் குறிப்பிட்டார்

முழு பாதுகாப்பு கவசஉடையும் தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையத்தால் அவர்களுக்குவழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதிலும் முறைகேடுகள் நடைபெறவாய்ப்பு இல்லைஎன்றுஅவர் தெளிவுபடுத்தினார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இணையதளத்தில் தொடர்ந்துவிண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார் வாக்காளர்கள் பணத்திற்காகவாக்களிக்கூடாதுஎன்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் முன்னதாக இந்தபயிலரங்கில் உரையாற்றியஅகில இந்தியவானொலியின் செய்திப்பிரிவின் முதன்மதலைமை இயக்குனர் திருவேனுதர்ரெட்டி விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் செய்திகளைஅகில இந்தியவானொலிவழங்கிவருவதாகதெரிவித்தார்

கன்னியாகுமரியில் மாவட்டஆட்சியர் திருஅரவிந்த் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்டஅரசியல் கட்சித் தலைவர்கள் முன்னிலையில் மின்னணுவாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றம் வாக்குப்பதிவைஉறுதிசெய்யும் இயந்திரங்கள் ஆகியவற்றைஒதுக்கீடுசெய்யும் பணிநடைபெற்றது

நாகப்பட்டனம் பேருந்துநிலையத்தில் மின்னணுவாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பதுகுறித்தசெயல்விளக்கம் பொதுமக்களுக்குசெய்துகாண்பிக்கப்பட்டது

நீதித்துறையின் நடைமுறைகள் பிரச்சனைகளுக்குதீர்வு காண்பதுமட்டுமல்லாமல் நீதியைபாதுகாப்பதைநோக்கமாகக் கொண்டுசெயல்படவேண்டும் என்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் மத்தியப் பிரதேசமாநிலம் ஜபல்பூரில் இன்றுநடைபெற்றநிகழ்ச்சிஒன்றில் கலந்துகொண்டுஉரையாற்றியஅவர் நீதிவழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தைதவிர்ப்பதுமுக்கியமானநடைமுறைஎன்றுகுறிப்பிட்டார் நாடுமுழுவதிலும் உள்ளநீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளவழக்குகளைவிரைவாகபைசல் செய்யும் வகையில் அனைத்தநீதிபதிகளுக்கும் உரியபயிற்சிவழங்கப்படவேண்டும் என்றுஅவர் கேட்டுக் கொண்டார் தேசியமற்றும் கடைபிடிக்கப்பட்டுவரும் சர்வதேசஅளவில் நீதித்துறைசார்ந்தசிறப்பானநடவடிக்கைகளைபகிர்ந்துகொள்வதன் மூலம் நீதிமன்றநடவடிக்கைகளில் காணப்படும் குறைபாடுகளைகளைவதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றுஅவர் அறிவுறுத்தியுள்ளார்

பொதுசுகாதாரநடவடிக்கைகளைமேம்படுத்துவது நிர்வாகரீதியாகமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் குறித்து இந்தஆலோசனையின்போதுவிவாதிக்கப்பட்டது தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக திமுகஉள்ளிட்டகட்சிகள் தங்களதுஅணியில் இடம்பெறவுள்ளகூட்டணிகட்சிகள் மற்றும் இடஒதுக்கீடுகுறித்து இன்றும் பேச்சுக்கள் நடத்தின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேமுதிகஆகியகட்சிகளும் மக்கள் நீதிமய்யம் சமத்துவமக்கள் கட்சிஆகியவைசார்பிலும் இன்றுபேச்சுக்கள் நடத்தப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன திமுககூட்டணியில் தொகுதி பங்கீடுகுறித்துமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுகஉள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைநடத்திவருகின்றன அஇஅதிமுககூட்டனியில் பிஜேபி க்குஒதுக்கப்பட்டுள்ளகன்னியாகுமரிமக்களவைத் தொகுதி இடைத்தோ்தலில் முன்னாள் மத்தியஅமைச்சா் திருபொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறாா்

நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருசக்கரவாகளத்தின் மீதுசுற்றுவாவேன் மோதியவிபத்தில் இருவர் உயிரிழந்தனர்

இதுகுறித்துவழக்குபதிவு செய்தவாழவந்திநாடுகாவல்துறையினர் வேன் ஒட்டுநரைகைதுசெய்துவிசாரணைமேற்கொண்டுள்ளனர்

இதனைத்தொடர்ந்து

ஆட்டநாயகனாகரிஷப் பந்தும் தொடர் நாயகனாக அஸ்வினும் அறிவிக்கப்பட்டனர் இங்கிலாந்துக்குஎதிரானடெஸ்ட் கிரிக்கெட் தொடரைவென்றள்ள இந்தியஅணிக்குகுடியரசுத் தலைவர் திருராம்நாத்கோவிந்த் தனதுபாராட்டுக்களைதெரிவித்துள்ளார் இரண்டுடெஸ்ட் போட்டிகளை இந்தியஅணிவென்றஅகமதாபாத் நரேந்திரமோடிவிளையாட்டுஅரங்கைதாம் திறந்துவைக்கதமக்குவாய்ப்பு கிடைத்ததமகிழ்ச்சிஅளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்